பீகார் மாநிலமுதலமுச்சராகளழாவதுமுறையாகதிருநிதிஷ்குமாா் இன்றுபதவியேற்றார்

பிரதமர் திருநரேந்திரமோடிநாளைபிரிக்ஸ் உச்சமாநாட்டில் கலந்துகொள்கிறார்

இவிவிவானசெய்திகள் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்றுவெளியிடப்பட்டது

வரைவு வாக்காள் பட்டியல் அனைத்துமாவட்டங்களிலும் வெளியிடப்பட்டது

தமிழகத்தில் மருத்துவபடிப்பு மானவர் சேர்க்கைக்கானதரவரிசைபட்டியலைமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்றுசென்னையில் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மருத்துவபடிப்பு மாணவர் சேக்கைக்கானகலந்தாய்வு நாளைமறுநாள் தொடங்கும் என்றுஅறிவித்தாா்

துத்துக்குடியில் இன்றுகாலைமுதல் இடைவிடாதபெய்துவரும் கனமழகாரணமாகமக்களின் இயல்பு வாழ்க்கைபாதிக்கப்பட்டுள்ளது

திருநெல்வேலிமாவட்டத்தின் பல்வேறுபகுதிகளில் பெய்துவரும் மழகாரணமாகபாபநாசம் மற்றும் சேர்வலாறுஅணைகளில் நீர்வரத்துஅதிகரித்துள்ளது

தாமிரபரணிஆற்றிலும் உள்ளநீர்நிலைகளிலும் மழையால் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

பிஜேபியின் பீகர் மாநிலத் தலைவர் திருதர்கிஷோர் பிரசாத் மற்றும் அக்கட்சியின் துணைத் தலைவர் திருமதிரேணுதேவிதுணைமுதலமைச்சர்களாகபதவியேற்றுக்கொண்டனர்

திருடப்பாடிபழனிசாமிவாழ்த்துதெரிவித்துள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிநாளைபிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் கலந்தகொள்கிறார் காணொலிகாட்சி மூலம் நடைபெறும் இந்தமாநாடு ரஷ்யா தலைமையில் நடைபெறுகிறது பயங்கரவாதஎதிர்ப்பு கோவிட் தொற்று வர்த்தகம் சுகாதாரம் எரிசக்தி போன்றபல்வேறுதறைகளில் கருத்துபரிமாற்றங்கள் இந்தமாநாட்டில் இடம்பெறும் அடுத்தஆண்டுநடைபெறும் பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது தேசியபத்திரிகையாளர் தினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டிகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு வெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் ஜனநாயகத்தைவலுப்படுத்துவதில் ஊடகங்கள் முக்கியபங்குவகிக்கின்றனஎன்றுகூறியுள்ளார் தேசியபத்திரிகையாளர் தினத்தையொட்டி இந்தியபத்திரிகைகவுன்சில் ஏற்பாடுசெய்திருந்த இணையவழிகருத்தரங்கில் உரையாற்றியமத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்ச் திருபிரகாஷ் ஜவடேக்கள் பத்திரிகைசுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் உயிர்நாடிஎன்றுகுறிப்பிட்டார் பத்திரிகையாளா் தினத்தையொட்டிவாழ்த்துதெரிவித்துள்ளமுதலமைச்சர் திருளப்பாடிபழனிசாமி பத்திரிகையாளா் நலனுக்காகதமிழகஅரசுசெயல்படுத்திவரும் பல்வேறுநலத்திட்டங்களைஎடுத்துரைத்துள்ளாா்

இந்தரயிலில் ஏசிவசதியும் இரண்டாம் வகுப்பு வசதியும் இருப்பதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

மதிப்பெண் சான்றிதழ்களைமானவர்கள் தங்களததேர்வு எமயங்களில் நாளைமுதல் பெற்றுக்கொள்ளலாம் என்றுஅரசுதேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கானமுடிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

மாவட்டசெய்திகள் திருவண்ணாமலைமாவட்ட புதியஆட்சியராகதிருசந்தீப் நந்தூரி இன்றுபொறுப்பேற்றுக் கொண்டாா் மாநிலஅரசுதிட்டப்பணிகளுக்குமுழுகவனம் செலுத்தப்படும் என்றும் மாவட்டமக்கள் மக்கிய தங்களதுகுறைகளைமுன் அனுமதி இல்லாமல் எப்போதுவேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் ஊர்க்காவல் படையில் காலியாகஉள்ள இடங்களுக்கானஆட்கள் தேர்வு இன்றநடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மத்திய மாநிலஅரசுகளின் நலத்திட்டங்களைமக்களவைஉறுப்பினர் திரு ஏ கேபிசின்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார் கிருஷ்ணகிரிமாவட்டத்தில் வனத்துறைக்குசொந்தமானநிலங்களில் அனுமதியின்றிமின்வேலிஅமைத்தால் கடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஞர் வன கோட்டஅலுவலர் திருபிரபு தெரிவித்துள்ளார் கோவைமத்தியசிறையில் மூலிகைதோட்டம் மற்றம் பண்ணமுயல்கள் விற்பனையைசிறைத்துறைடிஐஜிதிருசண்முகசுந்தரம் இன்றுதொடங்கிவைத்தார்